வன்முறையைத் துண்டி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளார்

பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார்

காவல்துறை தலைமை இயக்குநர் திரு தில்பக் சிங் காவல்துறையினருக்கு அறிவுறுத்தியுள்ளார்

வட மாநிலங்களின் பல பகுதிகளில் தொடர்ந்து கடும் குளிர் நிலவி வருகிறது

விராட் கோலி இடம்பெற்றுள்ளார் இனி விரிவான செய்திகள் குடியுரிமை திருத்தச் சுட்டம் தொடர்பாக எதிர்கட்சிகள் மக்கள் மத்தியில் தவறான கருத்துக்களைப் பரப்பி வன்முறையைத் தூண்டி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளார்

குடிசைகளை அகற்றி கான்கிரிட் வீடுகள் அமைத்துக்கொடுக்கும் திட்டத்தை முதல் முறையாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசுதான் தொடங்கியுள்ளது என்று திரு அமித்ஷா தெரிவித்தார் தில்லியில் யமுனை ஆற்றின் கரைகளை தூய்மைப்படுத்தி அழகாக்கும் நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுவதாக அவர் குறிப்பிட்டார் தில்லியில் சீக்கியர்களுக்கு எதிரான வன்முறைக்குப்பிறகு காங்கிரஸ் தலைமையில் பல அரசுகள் பொறுப்பு வகித்தபோது முறையான விசாரணை நடத்தப்படவில்லை என்று அவர் கூறினார் தேசிய ஜனநாயக கூட்டணி அரகதான் சிறப்பு விசாரணைக்குழு அமைத்து குற்றவாளிகள் தண்டிப்பட உரிய நடவடிக்கை எடுத்துள்ளதாக திரு அமித்ஷா மேலும் தெரிவித்தார் நாட்டின் எல்லைகளை எந்த சூழ்நிலையிலும் பாதுகாக்கும் திறன் இந்திய ரானுவத்துக்கு உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காஷ்மீர் எல்லைப்பகுதியில் பாகிஸ்தான் ரானுவம் அத்தமீறி நடத்தும் தாக்குதலை முறியடிக்க நமது ராணுவம் தகுந்த பதிலடிகளை கொடுத்துவருவதாக தெரிவித்தார் முள்ளதாக தில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாதுகாப்புத்துறை சார்பில் வழங்கப்படும் விருதுகளை அவர் வழங்கினார் பல்வேறு துறைகளில் சிறப்பாக செயல்பட்டதற்காக எட்டு பிரிவுகளில் இந்த விருதுகள் வழங்கப்பட்டன கஷ்மீர் முழுவதும் பயங்கரவாதிகளைத் தேடிக் கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்குமாறு கஷ்மீர் காவல்துறை தலைமை இயக்குநர் திரு தில்பக் சிங் காவல்துறையினருக்கு அறிவுறுத்தியுள்ளார் மத்திய உள்துறை அமைச்ச் திரு அமித்ஷா காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் ஜம்மு கஷ்மீர் நிலவரம் குறித்து ஆவோசனை நடத்திய பின்னர் திரு தில்பக் சிங் வெளியிட்ட அறிக்கையில் இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளார் தேடுதல் வேட்டையின் போது பொதுமக்கள் யாரும் பாதிப்புக்கு உள்ளாகாத வகையில் நடவடிக்கை அமைய வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் காஷ்மீரில் தீவிரவாதம் மற்றும் சதித் திட்டங்களை முறியடிக்க அனைத்து நடவடிக்கைகளும் உரிய முறையில் மேற்கொள்ளப்படுவதாக அவர் தெரிவித்தார் ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலை போக்குவரத்துக்காக மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது ரம்பான் மாவட்டத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவையடுத்து இந்த சாலை அண்மையில் மூடப்பட்டது

தற்போது அந்த சாலை ஓரளவு சீர் செய்யப்பட்டுள்ளதால் வாகனங்கள் மெதுவாக செல்ல அனுமதிக்கபட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் மத்திய அரசு விவசாயிகளின் நலனுக்காக செயல்படுத்திவரும் திட்டங்கள் குறித்து விவசாயிகள் மத்தியில் விரிவாக எடுத்துரைக்க அனைத்து மாவட்டங்களிலும் பிரசார இயக்கங்களை நடத்த பிஜேபி முடிவு செய்துள்ளது புத்தில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபியின் விவசாயிகள் அணித் தலைவர் திரு வீரேந்திரசிங் மஸ்த் கிராப்புறங்களில் உள்ள ஏராளமான விவசாயிகள் எதிர்கட்சிகள் மீது அதிருப்தியில் உள்ளதாகத் தெரிவித்தார் மேலும் குடியுரிமை திருத்தச் சட்டம் குறித்து எதிர்கட்சிகள் குழப்பத்தை ஏற்படுத்தி வருவதாகவும் அவர் கூறினார் விவசாயிகளுக்கான நிதி உதவித் திட்டம் அனைத்து விவசாயிகளுக்குமானது என்றும் எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்தினருக்குமானது அல்ல என்றும் தெரிவித்தார் இதன் மூலம் பாகுபாடின்றி அனைத்து விவசாயிகளும் பயன்பெறுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் எதிர்கட்சிகள் பரப்பிவரும் வதந்திகளை முறியடிக்க விவசாயிகள் மத்தியில் அனைத்து மாவட்டங்களிலும் பிரசார இயக்கங்கள் மேற்கொள்ளப்பட இருப்பதாகவும் அவர் கூறினார் வானில் தோன்றும் அரிய நிகழ்வுகளில் ஒன்றான வளைய சூரிய கிரகணம் இன்று நிகழ்ந்தது

சென்னை நாகை உள்ளிட்ட இடங்களில் கிரகணத்தைப் பார்வையிட தமிழ்நாடு அறிவியல் மையத்தின் சார்பில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன

நலிந்த மற்றும் பாதிப்புகளுக்கு உள்ளாள பெண்களின் மேம்பாட்டுக்காக சிறப்பாக பணியாற்றிய தனி நபர்கள் குழுக்கள் நிறுவளங்கள் இந்த விருதுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது

இன்று ஊலை நகரின் பல பகுதிகளில் மிதமானது முதல் கடும் பனி மூட்டம் நிலவியது

உத்தரபிரதேசம் பஞ்சாப் ஹரியானா ராஜஸ்தான் மத்தியபிரதேசம் பீகார் உள்ளிட்ட மாநிலங்களிலும் கடும் பளிமூட்டம் காணப்பட்டது இந்த மாநிலங்களில் அடுத்த சில நாட்களுக்கு தொடரந்து இதே நிலை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது சுவாமி விவேகானந்தரின் தொலைநோக்குப் பார்வையும் விவேகமும் இளைஞர்களுக்கு தொடர்ந்து வழிகாட்டும் என குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார் இரண்டு நாள் பயணமாக தமிழகம் வந்த குடியரசுத் தலைவர் இன்று கன்னியாகுமரியில் உள்ள விவேகதனந்தர் மண்டபத்தின் பொன்விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு பேசினார் சுவாமி விவேகானந்தர் சிகாகோவில் நடைபெற்ற உலக மறைகள் மாநாட்டில் கலந்து கொள்ள செல்வதற்கு முன் கன்னியாகுமரியில் மூன்று நாட்கள் தங்கி தியானம் செய்ததை அவா் நினைவுகூர்ந்தாா் முக்கடலும் சங்கமிக்கும் கன்னியாகுமரி கடலில் விவேகானந்தர் தியானம் செய்த பாறையில் கட்டப்பட்டுள்ள நினைவு மண்டபத்திற்கு ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கானோர் வருகை புரிவதையும் அவர் சுட்டிக்காட்டினார் அங்கு நடைபெற்ற ராமாயண மகாபாரத ஒலி ஒளி காட்சியையும் குடியரசுத் தலைவர் பார்வையிட்டார் இந்த நிகழ்ச்சியில் தமிழக ஆளுநர் திரு பன்வாரிவால் புரோஹித் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கன்னியாகுமரி நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டபின் குடியரசுத்தலைவர் அங்கிருந்து திருவனந்தபுரம் புறப்பட்டுச் சென்றார் தமிழகத்தில் ஊரக உள்ளாட்சித் தேர்ததலுக்கான முதற்கட்ட வாக்குப் பதிவு நாளை நடைபெறுகிறது வாக்குப்பதிவு காலை ஏழு மணிக்கு தொடங்கி மாலை ஐந்து மணி வரை நடைபெறும்

வாக்குப்பதிவு அமைதியாகவும் நேர்மையாகவும் நடைபெற தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மாநில தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு வரும் திங்கட்கிழமை நடைபெறுகிறது இரண்டு கட்டங்களாக நடைபெறும் தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் அடுத்த மாதம் இரண்டாம் தேதி எண்ணப்படுகின்றன

சென்னை காசிமேட்டில் உள்ள கனாமி நினைவிடத்தில் மாநில மீன்வளத்துறை அமைச்ன் திரு டி ஜெயக்குமார் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார் இந்தநாளை நினைவுகூறும் வகையில் நாகை கடலூர் கன்னியாகுமரி செங்கல்பட்டு துத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளிலும் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன

இதில் இந்தியா சார்பில் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் சர்வதேச பாதுகாப்பு விவகாரங்களுக்கான கூடுதல் செயலாளர் இந்திரா மணிபாண்டே பங்கேற்றார் ஐப்பான் சார்பில் அந்நாட்டின் வெளியுறவுத்துறை மூத்த அதிகாரி யாமானக்கா ஒசாமு பங்கேற்றார்

சரியான உணவு முறைகள் நோய்களைத் தடுக்க உதவும் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார் ஆரோக்கியத்தைப் பாதுகாக்கும் உணவு முறைகள் தொடர்பான விழாவை புதுதில்லியில் இன்று அவர் கொடங்கி வைத்தார் ஈராக்கில் அரசுக்கு எதிராக கிளர்ச்சியாளர்கள் மீண்டும் தங்களது போராட்டங்களை தீவிரபடுத்தியுள்ளனர் கடந்த அக்டோபர் மாதம் தொடங்கிய போராட்டங்களை அடுத்து அந்நாட்டின் பிரதமர் திரு அப்தல் மஹதி கடந்த மாதம் ராஜினாமா செய்வதாக அறிவித்தார்

இந்நிலையில் அந்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளுக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் மீண்டும் போராட்டங்கள் தொடங்கியுள்ளன